ஐநா மனிதஉரிமை சபையில் காஷ்மீர் பிரச்சினையை அரசியலாக்குவதற்கு பாகிஸ்தான் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறாது என இந்தியா தெரிவித்துள்ளது

நாட்டின் பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார்

ஏற்படுத்துவதாக ஜமாயத் உலாமா ஹிந்த் அமைப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது விவசாயிகள் மற்றம் சிறு வியாபாரிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஒய்வூதியம் வழங்கும் தேசிய ஒய்வூதியத் திட்டத்தை பிரதம் திரு நரேந்திரமோடி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று தொடங்கி வைத்தார்

ஐந்து கோடி சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகள் சிறு வர்த்தகர்கள் பயன்பெறுவார்கள்

பயங்கரவாதத்தை வேரறுக்கவும் வளர்ச்சியை பரவலாக்கவும் தமது அரசு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஏழை மற்றும் பழங்குடியினருக்கு ஆதரவாக தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஜார்கண்ட் மாநிலத்தின்தான் உலகின் மாபெரும் சுகாதா காப்பீட்டுத் திட்டமான ஆயூஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டதாகக் கூறிய பிரதம் விவசாயிகள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கான ஒய்வூதியத் திட்டத்தை அங்கு தொடங்கி வைப்பதில் பெருமிதம் கொள்வதாகத் தெரிவித்தார் நாட்டின் அனைத்து பகுதிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற நோக்கில் ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் மத்திய அரசின் திட்டங்கள் விரிவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் முன்னதாக ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த பிரதமர் தலைஎமச் செயலக புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார்

காஷ்மீர் பிரச்சினையை ஒருமுகப்படுத்தி ஐ நா மனிதஉரிமை சபையில் அரசியலாக்கும் பாகிஸ்தானின் முயற்சி வெற்றிபெறாது என இந்தியா தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் அந்நாடு ஐநா சடையில் சுர்ப்பித்துள்ள பொய்யான மற்றும் தெளிவில்வாத அறிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்திய குழுவினர் உரிய பதிலை அளித்திருப்பதாக கூறினார் பயங்கரவாதிகளுக்கு துணை போவது மற்றும் உதவுவது பாகிஸ்தானின் பங்கை உலக நாடுகள் நன்கு உணர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார்

கர்த்தாப்பூருக்கு செல்லும் யாத்திரீகர்களின் எண்ணிக்கை குறித்து இந்தியாவின் கோரிக்கையை உள்கட்டமைப்பு உள்ளிட்ட காரணங்களை காட்டி பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார் இருப்பினும் அதிகஅளவில் யாத்திரீகர்களை அனுமதிப்பது குறித்து முடிவெடுக்குமாறு அந்நாட்டை தாங்கள் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் குவ்பூஷன் ஜாதவை சந்திக்க மற்றும் ஒரு இந்திய துதர் அனுமதிக்கப்பட மாட்டார் என பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த திரு ரவீஸ் குமார் சர்வதேச நீதிமன்றம் இது தொடர்பாக அளித்துள்ள தீர்ப்பை முழுமையாக நிறைவேற்ற இந்தியா அனைத்து உறுதியான நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று தெரிவிததார் தூதரகம் மூலமாகவும் பாகிஸ்தானை தொடர்புகொண்டு இது குறித்து தாங்கள் பேசி வருவதாகவும் திரு ரவீஸ் குமார் தெரிவித்தார்

இதுகுறித்து கத்துவா மாவட்டத்தில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்ரீதர் பாட்டீல் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த மூன்று தீவிரவாதிகள் ஒரு வாகனத்தில் பெருமளவிவான ஆயுதங்களை கடத்தி சென்றபோது பிடிபட்டதாக கூறினார்

ஜம்மு கஷ்மீரில் ஆப்பிள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் மத்தியஅரசின் ஆப்பிள் கொள்முதலுக்கான சிறப்பு அங்காடி திட்டத்தை அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் இன்று தொடங்கி வைத்தார்

இதனை தொடங்கிவைத்து பேசிய ஆளுநர் திரு மாலிக் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள விவகாயிகளின் பொருளாதார நிலைமையை கருத்தில்கொண்டு இந்த திட்டத்தை மத்திய அரக உடனடியாக கொண்டுவந்துள்ளதாக தெரிவித்தார்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் நாளை கவிட்சர்வாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசுகிறார் மூன்று நாடுகளுக்கு அரகமுறைப்பயணமாக சென்றுள்ள குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தனது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக கவிட்சர்வாந்தின் தலைநகர் பெர்ன் நகருக்கு சென்றுள்ளார் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு சுவிஸ் வங்கிகளில் கணக்கு வைத்துள்ள காஷ்மீர் இந்தியர்கள் பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்வது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து நாளை நடைபெறவுள்ள உயர்மட்ட பேச்கவார்த்தையில் விவாதிக்கப்படலாம் என்று எமது செய்தியாளரிடையே பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மேற்கு நாடுகளுக்கான செயலாளர் திரு கீத்தேஷ் சர்மா தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து இந்தியாவுடனான பொருளாதார விவகாரங்களில் முழு ஒத்துழைப்பு தர விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் நாட்டின் பொருளாதாரத்தையும் ஏற்றுமதியையும் ஊக்குவிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்தியஅரசு எடுக்கும் என்று வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் தெரிவித்தள்ளார் புதுதில்லியில் இன்று தொழிலதிபா்களுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தொழில் துறைக்கான சிறப்புக் கொள்கையும் அரசு விரைவில் அறிவிக்கும் என்றார் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்துவதற்கான கடனுதவி திட்டம் குறித்து மத்திய அரசு விரைவில் புதிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறுவது மட்டுமன்றி எதிர்காலத்தில் வெளிநாடுகளில் அவர்களது வர்த்தகம் பெருகுவதற்கான வழிவகைகள் இந்த கொள்கையில் இடம்பெற்றிருக்கும் என்று அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இங்கு வசிக்கும் அனைத்து குடிமக்களும் இந்தியர்கள் என்று ஜமாயத் உலாமா ஐ ஹிந்த் என்ற அமைப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற இந்த அமைப்பின் பொதுக்குழு கூட்டத்தில் ஜம்மு கஷ்மீரில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவினைவாத இயக்கங்களும் இந்தியாவில் மட்டுமல்ல ஜம்மு கஷ்மீரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மக்களின் ஜனநாயக மற்றும் மனித உரிமைகள் காக்கப்படவேண்டும் என்றும் ஒருங்கிணைந்த இந்தியாவின் பகுதியாக இது செயல்படுவதன் மூலம் மக்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளை தங்குதடையின்றி பெறமுடியும் என்றும் மற்றொரு தீர்மானம் கூறுகிறது அண்டை நாட்டிலிருந்து தூண்டிவிடப்படும் பிரிவினைவாத சக்திகள் அழிவை ஏற்படுத்தும் என்றும் இது காஷ்மீருக்கு மட்டுமின்றி நாட்டிற்கே அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் கூறியுள்ள ஜமாயத் அமைப்பு ஜம்மு கஷ்மீர் மக்களின் ஒட்டுமொத்த நலனை காப்பதற்கு மாற்றங்கள் கொண்டு வரப்படவேண்டியது அவசியம் என்றும் கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீர் மக்களின் மனிதஉரிமைகள் மட்டுமின்றி அவர்களது உயிருக்கும் உடமைக்கும் இந்திய அரசு பாதுகாப்பை உறுதி செய்யவேண்டும் என்று அந்த அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது பாலஸ்தீனத்தில் காசா பகுதியிலுள்ள ஹமாஸ் தீவிரவாத முகாம்கள் மீது இஸ்தேல் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின இது தொடர்பாக இஸ்ரேல் ரானுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று இஸ்ரேலில் உள்ள அஷ்டோட் நகரில் ஹமாஸ் தீவிரவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட ராக்கெட் வெடிகுன்டு தாக்குதலுக்கு பதிலடியாக பாலஸ்தீனர்தில் உள்ள வடக்கு காசா பகுதியில் முகாமிட்டுள்ள ஹமாஸ் தீவிரவாத நிலைகளின் வளாகங்களை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன பாதுகாப்புத்துறை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை உறுதி செய்துள்ளது நேற்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு அஷ்டோட் நகரில் தேர்தவ்பிரச்சாரத்தில ஈடுபட்டிருந்தபோது பாலஸ்தீனத்தில் இருந்து செயல்படும் ஹமாஸ் தீவிரவாதிகளால் ராக்கெட் வெடிகுண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது